என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார்

குற்றம்சாட்டியுள்ளது

ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்தது

அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கமான நடைமுறைதான் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட்டால் அதற்கு தயாராக இருக்கும் வகையில் தேனிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுச் செல்லப்பட்டதாக தெரிவித்தார்

இது தொடர்பான அறிக்கை தேர்தல் ஆணையத்திடம் சமர்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கெரிவிக்கார் இந்த வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார்

தேனிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுச் செல்லப்பட்டது தொடர்பாக திமுகவின் மனுவுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் திரு சத்ய பிரதா சாஹூ கூறினார் முன்னதாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்குமாறு திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு சமர்பிக்கப்பட்டது இதற்கிடையே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுக்குள்ளார் வேலூர் மாவட்டம் தேவரிஷிகுப்பம் கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேனியில் சர்ச்சைக்குரிய முறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுச் செல்லப்பட்டது ஏன் என்று வினவினார் எதிர்கட்சிகள் தோல்வி பயத்தின் காரணமாக தேர்தல் ஆணையத்திதற்கு எதிராக புகார் தெரிவிப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு முழு பதவி காலத்தை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கல்வித் துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்

மக்கள் விரோத போக்கினை அஇஅதிமுக அரசு கடைப்பிடித்து வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட் பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் ஆட்சியை தக்கவைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டது தொடர்பான வழக்கில் பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தமிழக மீனவர் கூட்டமைப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு வைத்தியநாதன் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோரை கொண்ட விடுமுறை கால சிறப்பு அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுப் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக வெளியான செய்திகள் தவறானது என்று தொழில் நட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தொழில் நட்பக் கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளப் பதிவு சிறப்பாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலக வளாகத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த சும்பவம் குறித்து நாமக்கல் மாவட்ட ககாதாரத் துறை இணை இயக்குநர் ரமேஷிடம் சேலம் சிபிசிறட அதிகாரிகள் அண்மையில் விசாரணை நடத்தினர் இதைத்தொடர்ந்து இந்த சும்பவத்தில் ஈடுபட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அடைவு பெற்ற செவிலியர் அமுதவள்ளி அரசு அம்புலன்ஸ் ஒட்டுறர் முருகேசன் இடைத்தாகர் அருள்சாமி அகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க நாமக்கல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் மனு தூக்கல் செய்தனர்

பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள சிபிசிஐட அலுவலகத்திற்கு நேற்றிாவு கொண்டுவரப்பட்டன

இந்த பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பொது மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் சுற்று வட்டாரப் பகுதியில் கனமழை மற்றும் சூறாவளி காற்றினால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த கோகுவ்ராஜ் கொலை வழக்கு விசாரணையை மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் நாகர்கோயில் இடை யிலான விரைவு ரயில் இன்று முதல் நவீன ரயில் பெட்டிகளுன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

தீவிரவாத எதிர்ப்பு ஒத்திகை இன்று சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்கிகள் ஐபிஎல் பிளே ஆப் எலிமினேட்டர் சுற்றில் ஐதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெற உள்ள இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சென்னை அணியை எதிர்கொள்ளும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ளும் இந்தியா வெஸ்டன் ஆஸ்திரேலியா தன்டர்ஸ்டிக் அணிகளுக்கு இடையிலான ஹாக்கிப் போட்டி இன்று பெர்த்தில் நடைபெற்றது இதில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது